எடப்பாடி கே

உயர்த்துவது பற்றி பரிசீலிக்கப்படும் என்று வேளாண்துறை திரு

துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார்

அஇஅதிமுக வேட்பாளர் ஏ

சண்முகம் இன்று மனுதாக்கல் செய்தார்

உலக மக்கள் தொகை தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது

கோவை திருப்பூர் ஈரோடு சேலம் திருச்சி மாநகராட்சிகளின் நீர்நிலைகளில் கழிவுநீர் கலப்பதை தடுத்து நிலத்தடி நீர் செறிவூட்டும் பணிகளுக்கான ஆய்வு நடைபெறும்

துரைக்கண்ணு தெரிவித்துள்ளார் சட்டப்பேரவையில் இதுதொடர்பான பேரவை துணைத்தலைவர்திரு

தங்கமணி கூறியுள்ளார் நத்தம் தொகுதி ஆவிளிபட்டி கிராமத்தில் சந்தானவர்த்தி ஆற்றின் குறுக்கே ஊரக வளர்ச்சித்துறையின் பரிந்துரையை பெற்று உயர்மட்ட பாலம் அமைக்க அரசு பரிசீலிக்கும் என்று உள்ளாட்சித்துறை அமைச்சர் திரு

வேலுமணி தெரிவித்தார் தமிழகத்தில் ஊராட்சி ஒன்றிய மருந்தகங்கள் மாநில மக்கள் நல்வாழ்வு துறைவசம் எடுக்கப்பட்டு சாத்தியக்கூறு உள்ள இடங்களில் ஆரம்ப சுகதார நிலையங்களாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளதாக மாநில மக்கள் நல்வாழ்வுத்துறை அமைச்சர் டாக்டர்

இதனிடையே அஇஅதிமுக வேட்பாளரான புதிய நீதி கட்சித்தலைவர் திரு

சண்முகம் இன்று தனது வேட்புமனுவை தாக்கல் செய்தார்